நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு உதவிகளை வழங்கும் விழாவிலும் புண்டேல்கண்ட் விரைவுச் சாலைக்கு அடிக்கல் நாட்டும் விழாவிலும் இன்று பிரதமர் கலந்து கொண்டார் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி இன்று ஆலங்குப்பம் கிராமத்தில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே குடியுரிமை திருத்தச் சட்டதை கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் திரு

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

விமான நிலையங்கள் மற்றும் ரயில்களில் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஏற்ற வசதிகள் உருவாக்கப் பட்டுள்ளதாகவும் மாற்றுத் திறனாளிகளுக்கான சைகை மொழியைக் கற்றுக் கொள்ள பயிற்சிக் கழகம் தொடக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

விளையாட்டுத் துறையில் மாற்றுத் திறனாளிகள் நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருவது பாராட்டிற்கு உரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் மூத்த குடிமக்களின் நலனை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு திட்டங்களைத் தொடக்கி இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் சித்திரகூட் டில் புண்டேல்கண்ட் விரைவுச் சாலைக்கு அடிக்கல் நாட்டினார்

நாடு முழுவதும் பல்வேறு வங்கிக் கிளைகளில் கிசான் கடன் அட்டைகளை விவசாயிகளுக்கு வழங்கும் பணிகள் இன்று மேற்கொள்ளப் பட்டன சித்திரகூட் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகையில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உருவாக்கப் படுவதால் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை பெற முடியும் என்றார் கிசான் கடன் அட்டைகளால் தனியார் கடன் பிடியில் இருந்து விவசாயிகள்தப்ப முடியும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் ஊட்டச் சத்து குறைபாட்டைப் போக்க சமுதாயத்தின் அனைத்துப் பிரிவு மக்களும் முன்வர வேண்டும் என மக்களவைக் தலைவர் திரு

பிர்லா கூறியுள்ளார் இன்று தமது சொந்தத் தொகுதியான ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா வில் தாய்மார்களிடையே ஊட்டச் சத்து நிலவரத்தை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தைஅவர் தொடக்கி வைத்தார் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் ஊட்டச் சத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டுமென வலியுறுத்தினார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர்

பின்னர் சக்தி விழிப்புணர்வு இல்லத்தையும் அவர் தொடக்கி வைத்தார் ஆலங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் தலைவர்களை ஒரே குழுவாக ஒருங்கிணைத்து உள்ளூர் ஏரிகளுக்கான நீர் வரத்துக் கால்வாய்களை தூர்வாருதல் போன்ற மேற்கொள்வதில் கிராமப் பணிகளை பஞ்சாயத்துக் தலைவர்களுக்கு உதவ துணைநிலை ஆளுனர் ஏற்பாடு செய்தார்

மத்தியில் உள்ள பிஜேபி அரசு மக்களுக்காக எந்தத் திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் இதில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே குடியரிமை திருத்தச்சட்டம் கொண்டுவரப் பட்டதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட வன்முறைகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தவில்லை என்றார் இது குறித்து அரசிடம் இருந்து எந்த அறிவுறுத்தலும் வரவில்லை என்று காவல் துறையினர் கூறியிருப்பதை வைத்துப் பார்க்கையில் இது மத்தியில் உள்ள ஆட்சியாளர்களின் திட்டமிட்ட வன்முறை என்பதே தெளிவாகி இருப்பதாகவும் அவர் கூறினார்

வெங்கையா நாயுடு விடம் தாம் மனு கொடுத்திருப்பதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் திரு வெங்கையா நாயுடு உறுதி அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் நேற்று புதுவை வந்திருந்த மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்தார் முருங்கம்பாக்க த்தில் இருந்து சிவாஜி சிலை வரையிலான விரைவுச் சாலைத் திட்டத்தின் கீழ் இயன்ற இடங்களில் மேம்பாலம் கட்டவும் மற்ற இடங்களில் சாலையை விரிவாக்கம் செய்யவும் மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார் காரைக்கா லுக்கும் யாழ்ப்பாண த்திற்கும் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் நேற்று புதுவையில் மத்திய சுற்றுலாத் துறை அமைச்சர் திரு பிரஹலாத்சிங் பட்டே லுடன் ஆலோசனைகள் நடைபெற்றதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டி கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடக்கப்படும் என்றார் டெல்லி வன்முறைகள் குறித்து உச்ச நீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு

திருமாவளவன் கோரியுள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக டெல்லி யில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்கப்பட்டதைக் கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தை விலக்கிக் கொள்ளக் கோரியும் இன்று புதுச்சேரி யில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடக்கிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர் வன்முறைகளுக்கு தார்மீகப் பொறுப்பேற்று பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சரும் ராஜிநாமா செய்யவேண்டுமென வலியுறுத்தினார் மக்களிடையே வெறுப்பு உணர்வைத் தூண்டும் விதத்தில் பேசிய பிஜேபி தலைவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்கீழ் கைது செய்யவேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்

சாமிநாதன் கோரியுள்ளார்

புதுச்சேரியில் விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டதால் விவசாயத் தொழிலாளர்கள் வேலை இன்றி தவிப்பதாகவும் படித்த இரண்டரை லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காத நிலையில் தொழிற்சாலைகள் மூடப்படுவதை தடுத்து நிலைமைகளை சரிப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு சாமிநாதன் மேலும் குற்றம் சாட்டினார்